திருநரேந்திரமோடி இன்றுபேச்சுநடத்தவுள்ளார்

என்றுசென்னைவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஸ்வீடன் மன்னரைசந்தித்துபேசுகிறார் இருநாடுகளுக்கும் இடையேபரஸ்பரஉறவைவளர்க்கும் விதமாகபலஒப்பந்தங்கள் கையெழுத்தாகஉள்ளன

தில்லி மும்பைஆகியநகரங்களில் இந்தகலந்துரையாடல் நடக்கிறது இந்தியாவுக்கம் ஸ்வீடனுக்கும் இடையேஉள்ளஉறவு கடந்தசிலஆண்டுகளாகவளர்ச்சிபெற்றுவருகிறது

ஆசியநாடுகளில் சீனா ஜப்பாளையடுத்து ஸ்விடனுடன் அதிகமாளவர்த்தகஉறவு உள்ளநாடு இந்தியாவாகும் இயற்கையுடன் இணைந்ததொழில்நுட்பம் சுகாதாரம் வர்த்தகஉறவுகள் போன்றபொருளாதாரஅம்சங்கள் இதில் முக்கியமானது கடந்தஆண்டுபிரதமர் திருநரேந்திரமோடி ஸ்வீடன் இருநாடுகளுக்கும் இடையேநீடித்தஒத்துழைப்பைமேற்கொள்வதற்கானசெயல்திட்டம் ஏற்கப்பட்டது ஸ்வீடன் மன்னரும் அவரதுதுணைவியாரும் மும்பை உத்ரகாண்ட் மாநிலங்களுக்கும் செல்லவுள்ளனர் ஸ்வீடன் மன்னர் இந்தியாவருவது இதுவேமுதல் முறையாகும் இந்திரதனுஷ் இரண்டாம் கட்டமுகாம் இன்றுநாடெங்கும் தொடங்கியது

இந்தமாதம் தொடங்கிஅடுத்தஆண்டுமார்ச் மாதம் வரை இந்த இயக்கசெயல்பாடுஅமலில் இருக்கும்

இவற்றுக்கானபிரக்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபிதேசியதலைவரும் உள்துறைஅமைச்சருமானதிருஅமித் ஷா இன்ற இரன்டுதேர்தல் பொதுக் கூட்டங்களில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சி மூத்ததலைவர் ராகுல் காந்திஒருதேர்தல் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்ஜார்க்கண்ட் முக்திமோர்ச்சாசெயல்தலைவர் திருஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சாதலைவர் திருபாபுலால் மாராண்டி ஜார்க்கண்ட் அனைத்தமாணவர் சங்கத்தலைவர் திருகதேஷ் குமார் மகத்தவ் ஆகியோரும் தங்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்காகபிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் ஐம்முகாஷ்மீரில் சிறப்பு காவல்படை அதிகாரிகளுக்குநடத்தப்பட்டதேர்வில் ஏராளமான இளைஞர்கள் கலந்துகொண்டிருக்கிறார்கள்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இந்ததேர்வுக்கானஉடல் தகுதிபரிசோதனைகள் நடத்தப்பட்டு இறுதிக்கட்டத்தில் உள்ளது

சண்டிகரில் வெளியிட்டஒருஅறிக்கையில் இதைத் தெரிவித்துள்ளஅவர் கட்டணம் செலுத்தமாறுகேட்டால் இது குறித்துதனதுஅலுவலகத்தைஉடனடியாகதொடர்பு கொள்ளுமாறுகூறியுள்ளார் இந்தயாத்திரைக்கானமனுசெய்யும் நடைமுறைமுற்றிலும் இலவசமானதுஎன்றும் அவர் கூறியுள்ளார் ஜம்முகாஷ்மீர் பாரமுல்லாமாவட்டத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தைபாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்துள்ளனர்

இது குறித்துளமதுசெய்தியாளர்

வரும் ஜனவரிமாதம் இரண்டாம் தேதிவாக்குகள் எண்ணப்பட்டுஅன்றையதினமேதேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும்

தமிழ்நாட்டில் உள்ளாட்சிதேர்தலைநடத்துவதற்குமுள்னதாகதொகுதிவரையறைமற்றும் இடஒதுக்கீடுதொடர்பானநடவடிக்கைகளைஎடுக்கும்படிமாநில் தேர்தல் ஆணையத்திற்குஉத்தரவிடக்கோரிதிமுகதாக்கல் செய்தமனுவைவரும் வியாழனன்றுவிசாரணைக்கஎடுத்துக்கொள்ளஉச்சநீதிமன்றம் இசைவு தெரிவித்துள்ளது

காட்மாண்டூவில் நேற்றுநடைபெற்றஅரையிறுதிஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்குஒன்றுஎன்றஆட்டக்கணக்கில் இலங்கையைவென்றது